தொடங்க உள்ளது

எதிர்கொள்கிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் துர்தர்ஷனும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் ஹிந்தி உரைக்குப் பிறகு அதன் மொழியாக்கம் அனைத்து பிராந்திய மொழிகளிலும் ஒகிபரப்பப்படும் இந்த உரை இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும்

மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய தேசிய ஜனநாயக கூட்டனி வெற்றி பெற்றதையடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் முதல் உரை இதுவாகும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமர்நாத் குகை கோவிலுக்கு செல்வதற்கான யாத்திரை பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று தொடங்குகிறது நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சாதுக்கள் உள்ளிட்ட யாத்ரீகர்கள் இந்த புனித யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார் கந்தர்பால் மாவட்டம் பால்தல் முகாமில் இருந்து நாளை ஒரு குழுவும் அனந்த்நாக் மாவட்டம் பகல்ஹாம் முகாமில் இருந்து மற்றொரு குழுவும் புறப்பட்டு செல்கிறது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்டத்தில் உள்ள புகாம் என்ற இடத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்புப் படையினர் இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தினர் அப்பகுதியில் இரண்டு அல்லது மூன்று தீவிரவாதிகள் பதங்கியிருக்கலாம் என்று பாதகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகலும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வதற்கு தளிக் கலாச்சாரத்தைக் கொண்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ந ஒன்றில் பேசிய அவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மக்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகக் கூறினார் நடப்பாண்டில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மானியம் இல்லாமல் ஹஜ் புனிதப் மேற்கொள்ள பயணம் உள்ளதாகவும் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார் மாணவர்கள் கல்வி நிலைய வளாகங்களை பகமையாகவும் தூய்மையாகவும் பராமரிப்பதற்கு நவீன வளாகங்கள் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெய்ப்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அத்தறைக்கான அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இத்திட்டத்தின் மூலம் மறுகழற்சி செய்யப்பட்ட தண்ணீர் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் சுற்றுச்சூழல் மற்றும் நீர்பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்துவதற்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறினார் இதேபோல் நர்சரி பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் வகையிலும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் துய்மைப் பணிக்கு மத்திய மனிவள அமைச்சகம் எடுத்து வரும் முயற்சியை பாராட்டிய திரு பிரகாஷ் ஐவ்டேகர் தூய்மைப் பணியை உறுதி செய்வதற்கு சுற்றுச்சூழல்துறை அமைச்சகமும் இணைந்து செயல்படும் என்று கூறினார் இந்தியாதான் உலகிலேயே மிகச்சிறந்த மதச்சார்பற்ற நாடு என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் பொறியியல் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் மத கதந்திரம் என்பது அரசியல் சட்டத்திலேயே அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் எனவே இந்த விஷயத்தில் இந்தியாவிற்கு மற்ற நாடுகள் பாடம் கற்றுத்தர வேண்டிய அவசியமில்லை என்றார் கலாச்சாரம் என்பது நமது வாழ்க்கையின் ஒரு வழிமுறை என்றும் மதம் என்பது வழிபாட்டின் வழிமுறை என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் இந்தியா சகிப்புத்தன்மையை அடிப்படையாகக் கொண்ட நாகரீக நாடு என்றும் அவர் தெரிவித்தார் சிறுசேமிப்புக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு பவன் கேரா நாடாளுமன்றத்திலும் காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து பிரச்னை எழுப்பும் என்றார்

பவன் கேரா குறிப்பிட்டார நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை அடுத்த ஆண்டு ஜுன் மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது

அமெரிக்கா தாலிபள் அமைப்பினர் இடையேயான பேச்சு தோஹாவில் மீண்டும் தொடங்க உள்ளது ஆப்கானிஸ்தானில் நீண்டகாலமாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்குக் கொண்டு வரும் நோக்கில் ஏழாவது கட்ட பேச்சுக்கள் நடைபெற உள்ளன தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆப்கானிஸ்தானில் உள்ள வெளிநாட்டுப் படையினரின் பங்கு ஆப்கன் உள்நாட்டு விவகாரம் மற்றும் நிரந்தர சண்டைநிறுத்தம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது வரும் செப்டம்பர் மாதம் ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இருதரப்பினருக்கு இடையே கமுகமான முடிவுகள் எட்டப்படும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது அண்மையில் காபூல் சென்றிருந்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்ப்பியோ செப்டம்பர் மாதத்திற்கு முன்பாக தாலிபாள் அமைப்பினருடனான பேச்சு நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தகம் தொடர்பான பேச்சுக்களை மீண்டும் தொடங்க இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன

இதன்படி சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு புதிய வரி விதிக்கப்படாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது சீனாவும் அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவிலான வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் தொழில்நுட்பத்தை சீனாவுக்கு விற்பளை செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று கூறினார்

இதுகுறித்து அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையிலும் தேவையான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தடகள வீரர்கள் அனைவருக்கும் ஒரேவிதமான உணவுப்படி வழங்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்குத் தொடங்குகிறது அகில இந்திய வானொலி பிற்பகல் இரண்டரை மணிமுதல் இதுகுறித்த நேரடி வர்ணனைய ஒலிபரப்பு செய்ய உள்ளது

இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு முன்னேறிவிடும் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலியா இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் முறையே முதல் நான்கு இடங்களில் உள்ளன